இளைஞர்கள் அனைவருக்கும் தரமான குறைந்த கட்டணத்திலான கல்வியை வழங்குவதை குறிக்கோளாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதிய வகை வைரஸ் தொற்று தொடர்பாக தமிழக மக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கொண்டுள்ளார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் அம்மா மினி கிளினிக்குகளுக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார்

நாட்டில் உள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் தரமான குறைந்த கட்டணத்திலான கல்வியை வழங்குவதை குறிக்கோளாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கும் முடிவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் இதனால் அப்பிரிவைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் கல்வி கற்பது உறுதியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவையின் முடிவை மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானும் வரவேற்று கருத்து தெரிவித்துள்ளார்

ஃபிலிம் டிவிஷன் திரைப்பட விழா இயக்குநரகம் இந்திய தேசிய திரைப்பட அருங்காட்சியகம் குழந்தைகள் திரைப்படக் கழகம் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்டவற்றை இணைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் இவை அனைத்தையும் இணைத்து ஒரே கழகமாக மாற்றுவதன் மூலம் அதன் செயல்பாடுகள் மேலும் செழுமை பெறும் என்று அவர் கூறினார் இந்த நிறுவனங்களை இணைக்கும்போது ஊழியர்கள் நலன்கள் அனைத்தையும் அரசு கவனத்தில் கொள்ளும் என்றும் ஆட்குறைப்பு செய்யப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிலிப்பைன்ஸ் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் மாற்றியமைக்கப்பட்ட விமான சேவைக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி

இந்நிகழ்ச்சிக்காக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களையும்

இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் மொழியாக்கம் அந்தந்த மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும் போலியான ரசீதுகளைக் கொண்டு சரக்கு மற்றும் சேவை வரியை திரும்பப் பெறும் நபர்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இதுதொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலின் சட்டக்குழு தெரிவித்துள்ள பரிந்துரைகள் அமலாக்கப்படும் என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வகை வைரஸ் தொற்று தொடர்பாக தமிழக மக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கூறினார் லண்டனிலிருந்து தமிழகத்திற்கு வந்துள்ள அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இவர்களது ரத்த மாதிரிகள் புனே யில் உள்ள தேசிய தொற்று நோயியல் ஆய்வு மையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

இதையடுத்து

இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தருவைக்குளத்தில் நேற்று அம்மா மினி கிளினிக்கை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கையால் மீனவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

தருவைக்குளத்தில் மீன்பிடி இறங்குதளம் அமைப்பதற்கு மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும் அவர் கூறினார் தமிழ்த் திரைப்படங்களை இணையதளங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யாமல் இருக்க மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்தார் தமிழக அரசு தொடங்கி வரும் அம்மா மினி கிளினிக்குகளுக்கு தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் உதவியாளர்கள் முறையாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகரில் நேற்று மினி கிளினிக்கை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மினி கிளினிக்குகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறினார் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஇஅதிமுக அரசு இடைக்கால நிவாரணம் வழங்காதது ஏன் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் திமுக ஆட்சியில் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை அஇஅதிமுக அரசு தொடர்ந்து நிறைவேற்ற தவறிவிட்டதாக குறை கூறினார்

இதையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது

இதனை முன்னிட்டு

எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தவுள்ளனர் ஆன்லைன் வழியாக கடன் தருவதாக ஏமாற்றுவோருவரிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது

இந்த செயலிகளை பயன்படுத்துவோரின் கைபேசியில் உள்ள அனைத்து தகவல்களையும் சேகரித்து பயன்படுத்துவோரின் தனிமனித உரிமையை மீறும் வகையில் அவை செயல்படுவதாகவும் கூறியுள்ளது எனவே பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்கள் ஆதார் அல்லது வங்கி விவரங்களை பதிவுபெறாத மற்றும் முறைப்படுத்தப்படாத கடன் செயலிகளில் பதிவு செய்ய வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது

தென்தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமுட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

கொல்கத்தாவில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக் கழக நூற்றாண்டு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் நீலகிரி மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் எண்ணப்படவுள்ள உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் ஆட்சிமொழி சட்ட வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று ஆட்சியர் திரு மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது

செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்